சத்திஷ்கரில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்யும் பொறுப்பு காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியிடம் ஒப்படைக்கப்படுவதாக கட்சியின் சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது

செய்ய தயாராக இருப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

பிரிட்டிஷ் பிரதமர் திருமதி தெரசாமே நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளார்

எதிர்கொள்கிறது மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியமும் ஜெர்மனியும் மோத உள்ளன

அவருடன் சில அமைச்சர்களும் பதவி ஏற்க உள்ளனர் அடுத்த சில நாட்களில் அமைச்சரவை விரிவாக்கப்படும் என்று தெலங்கானா ராஷ்ட்ர சமிதி கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஹைதராபாத்தில் பதவி ஏற்பு விழா நடைபெற உள்ளது முன்னதாக நேற்று தெலங்கானா ராஷ்ட்ர சமிதி கட்சி சுட்டப்பேரவை உறுப்பினா்களின் கூட்டம் நடைபெற்றது சுட்ப்பேரவை தொடர்ந்து திரு சந்திரசேகர ராவ் கட்சியின் தலைவராக அதை தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதம் ஆளுநர் திரு இ எஸ் எல் நரசிம்மனிடம் வழங்கப்பட்டது சத்திஷ்கர் மாநிலத்தில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்யும் பொறுப்பை கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி மேற்கொள்ள வேண்டும் என்று கட்சியின் சுட்டப்பேரவை குழு கேட்டுக்கொண்டுள்ளது நேற்று இரவு நடைபெற்ற சுட்டப்பேரவை உறுப்பினா்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானத்தை அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு சரண்தாஸ் மகந்த் முன்மொழிந்தார் இந்த தீர்மானத்தை கூட்டத்தில் பங்கேற்ற அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் புதிய அரசை அமைப்பது தொடர்பாக நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் மக்களவை காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜூன கார்கே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச்செயலாளர் திரு பி எல் புளியா உள்ளிட்டோரும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கட்சியின் சுட்டப்பேரவையின் உறுப்பினா்களும் பங்கேற்றனா் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மல்லிகா்ஜூன கா்கே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுட்டப்பேரவை உறுப்பினர்களின் கருத்துக்களும் அவர்களது தீர்மானமும் கட்சி தலைமையிடம் தெரிவிக்கப்படும் என்றார் புதிய முதலமைச்சர் தொடர்பாக திரு ராகுல் காந்தி இறுதி முடிவு எடுப்பார் என்று அவர் தெரிவித்தார் அசாமில் நடைபெற்ற பஞ்சாயத்து தேர்தர்களில் பிஜேபி அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது

திரு ச்ள்பானந்த சோனாவால் தலைமையிலான பிஜேபி அரசு மாநிலத்தில் செயல்படுத்திவரும் சிறப்பான திட்டங்கள் காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக மாநில பிஜேபி தலைவர் திரு ரஞ்சித் குமார் தாஸ் கூறியுள்ளார் மியான்மரின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மறு கட்டமைப்புக்கும் இந்தியா அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் மியான்மரில் அரகமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவா் நேற்று மாலை இந்திய சமூதாய மத்தியில் உரையாற்றினார் மியான்மரின் இறையான்மையை இந்தியா மதிக்கிறது என்றும் அந்நாட்டின் பாதுகாப்புக்கு இந்தியா முக்கியத்துவம் அளிப்பதாகவும் கூறினார் மியான்மர் அரசுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று குடியரசுத் தலைவர் உறுதி அளித்தார் தீவிரவாதமும் பயங்கரவாதமும் ஜனநாயகத்திற்கும் மனித தன்மைக்கும் மிகப்பெரிய ஆபத்தை எற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார்

வெளியுறவு துறை செயலாளர் திரு விஜய் கோகலே செய்தியாளர்களிடம் பேககையில் இந்தியாவிற்கும் மியான்மருக்கும் இடையேயான உறவு பாரம்பரியமிக்கது என்றும் இரு நாடுகளும் வரலாற்று ரீதியில் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மியான்மரின் மான்ட்லேவுக்கும் மணிப்பூருக்கும் விரைவில் பேருந்து சேவை தொடங்கும் என்றும் வெளியுறவுத் துறை செயலாளர் திரு விஜய் கோகலே கூறினார் அண்டா்டிகாவில் உள்ள வின்சன் மலைச்சிகரத்தில் ஏறவுள்ள வீராங்கனை அருளிமா சின்ஹாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நேற்று தம்மை சந்தித்த அருளிமா சின்ஹாவிடம் பிரதமர் மூவர்ண தேசிய கொடியை வழங்கினார் எவரெஸ்ட் மலைச்சிகரத்தில் ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி பெண் என்ற பெருமையைப் பெற்ற அருனிமா சின்ஹாவின் வருங்கால முயற்சிகள் வெற்றி அடைய வாழ்த்துவதாக பிரதமா் கூறினாா் ஏற்னெவே ஐந்து கண்டங்களில் உள்ள உயரமான மலைச்சிகரங்களில் ஏறி அவர் சாதனை படைத்துள்ளார் இளம்பெண்களின் நலனுக்காக கசுகாதார திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா பிறநாடுகளுக்கு முன்னோடியாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதபோன்ற திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படவேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் இது தொடர்பாக பிறநாடுகளுக்கு உதவிட இந்தியா தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மத்தியஅரசின் தடுப்பூசி திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருப்பதாகவும் பிரதமர் கூறினார்

ராஜஸ்தானில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆளுநர் திரு கல்யான் சிங்கை நேற்று மாலை சந்தித்து பேசினர் எனினும் இது தொடர்பான இறுதி முடிவை கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி எடுப்பார் என்று அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அக்கட்சியின் மேலிட பார்வையாளர் திரு கே சி வேணுகோபால் கட்சியின் மாநில பொறுப்பாளர் திரு அவிநாஷ் பாண்டே ஆகியோர் திரு ராகுல் காந்தியை இன்று சந்தித்து இது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளனர் பிரிட்டிஷ் கன்ச்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பதவியில் அந்நாட்டின் பிரதமர் திருமதி தெரசாமே நீடிப்பது தொடர்பான நம்பிக்கை தீர்மானத்தில் அவர் வெற்றி பெற்றுள்ளார்

இந்த தீர்மானத்தில் திருமதி தெராசாமேவிற்கு தோல்வி ஏற்பட்டிருந்தால் அவர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பதவிலிருந்து விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் அதை தொடர்ந்து பிரதமர் பதவியிலிருந்தும் அவர் விலகும் சூழல் உருவாகியிருக்கும் தற்போது அவர் இந்த தீர்மானத்தில் வெற்றிப்பெற்றிருப்பதை அடுத்து அடுத்த ஒராண்டிற்கு அவர் மீது புதிய தீர்மானம் எதுவும் கொண்டுவர முடியாது

இது தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழ்நாட்டின் கடவோர பகுதிகளை நோக்கி நகர கூடும் என்றும் இதன் காரணமாக வரும் சனி மற்றும் ஞயாயிற்றுக்கிழமை வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவின் கரையோர பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு மீனவா்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது

இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையேயான உறவுகள் பழமையானது என்றும் பாரம்பரியம் மிக்கது எனவும் உத்தரப்பிரதேச முதலமைச்சள் திரு யோகி ஆதித்பநாத் கூறியுள்ளார் ராம பிரானுக்கும் சீதா தேவிக்கும் திருமணம் நடைபெற்றதை குறிக்கும் விவாஹ பஞ்சமி விழா நேபாளத்தில் நடைபெற்று வருகிறது இதில் ஜனக்பூரில் நேற்று நடைபெற்ற கயம்வரம் நிகழ்ச்சியில் பேசிய திரு யோகி ஆதித்பநாத் அயோத்தியும் ஜனக்புரியும் பிரிக்க முடியாத தொடர்புகளை கொண்டுள்ளன என்றும் குறிப்பிட்டார்

டலக கோப்பை ஹாக்கி போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி இன்று நெத்லாந்தை எதிர்கொள்கிறது மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியமும் ஜெர்மனியும் மோத உள்ளன